இன்று தண்ணீர் திறந்துவைத்தார்

வழங்கினார்

தெரிவிக்கப்பட்டது

சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மேல்மட்ட மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்து விட்டு மலர்களை தூவினார்

அனைய திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கர்நாடகத்தில் நான்கு அணைகளும் நிரம்பிவிட்டதால் இனி மழை மூலம் கிடைக்கும் தண்ணீர் முழுவதும் மேட்டுர் அணைக்கே வரும் என்றும் இதனால் நமக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்றும் கூறினார் தாம் வெளிநாட்டுப் பயணம் செல்லவிருப்பதாகவும் அங்கு தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளை அமைக்கும்படி கேட்டுக் கொள்ளவிருப்பதாகவும் முதலமைச்சா் தெரிவித்தாா்

இம்மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பார்வையிட்ட அவர் துண்டிக்கப்பட்ட சாலைகளை சீரமைப்பதற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் விரிவான அறிக்கை தயாரித்து அதனை முதலமைச்சரிடம் அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் மழை பாதித்த பகுதிகளில் சேதம் குறித்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவைப்படும் நிதி குறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை தரப்படும் என்றும் திரு ஆ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கடந்த இரண்டு நாட்களாக பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இத்தொடர்பாக கென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசு தேவைப்படும் நேரங்களில் மக்களுக்கான உடனடி உதவிகளை செய்வதற்கு களத்தில் இறங்கவில்லை என்று குற்றம்சாட்டினார் கேரள மாநிலம் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதையடுத்து அம்மாநில மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க தமது கூட்சி சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார் மேட்டுர் அணைக்கு இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு இரண்டு லட்சும் கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டருக்கிறது

காவிரி ஆற்றில் அதிக நீர் வரத்து எதிர்பார்க்கப்படும் சூழலில் பொது மக்கள் ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது

வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே குடிமராமத்துப் பணிகள் முடிக்கப்பட்டு மழைநீரை தேக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்குள்ளார் இன்று மதுரையில் மேக்கிலார்பட்டி ஊராட்சியில் குடிமராமத்துப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் பொதுப் பணித்துறை சார்பில் உள்ளாட்சித் துறை கட்டுப்பாட்டின்கீழ் உள்ள நீர்நிலைகள் புதுபிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

தமிழகத்தில் கடந்த ஆண்டு குழந்தை இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று கோவை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பூசி மற்றும் ரத்த நாள அறுவை சிகிச்சை தொடக்க விழாவில் பேசிய அவர் இந்த மருத்துவமனையில் ஒன்றரை கிலோவுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெக்ஸ்ட் தேர்வு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார் இந்த விழாவில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் திரு வேலுமணி தொடங்கி வைத்தார்

சிறந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மூன்று சவரன் பதக்கம் இனி ஐந்து சவரன் பதக்கமாக வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் மூன்று சிறப்பு கலைமாமணி விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் அகில இந்திய வானொலியின் புல்வாங்குழல் கலைஞர் பிரபஞ்சும் பாலசந்தருக்கும் மிருதங்க கலைஞர் ஆர் அனந்த் கிருஷ்ணனுக்கும் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்தது நாட்டுக்காக பல்வேறு பொறுப்புக்களில் அவர் ஆற்றிய சேவையை பாராட்டுவதாகவும் அரசு சார்பிலும் நாட்டு மக்கள் சார்பிலும் அவருக்கு இரங்கல் தெரிவித்துக்கொள்வதாகவும் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

சுதந்திர தினம் குறித்த நவீன இசையுடன் அடங்கிய பாடலை மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று வெளியிட்டார் தூர்தர்ஷன் தயாரித்துள்ள இந்த சிறப்பு பாடல் புதிய இந்தியாவை பற்றியதாகும் அரசின் திட்டங்கள் சந்திரயான் இரண்டு ராணுவத்தின் வலிமை பாதுகாப்பு படை வீரர்களின் சாதனைகள் போன்றவை இந்த பாடல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன பிரபல பாடகர் ஜாவேத் அலி பாடியுள்ள இந்த பாடலுக்கு துஷியந்த் இசை அமைத்துள்ளார் பாடல் வரிகளை அலோக் ஸ்ரீவத்சவா இயற்றியுள்ளார் தூய்மை இந்தியா திட்டத்தை மேலும் சிறப்பிக்கும் வகையில் தூய்மை நகரங்கள் குறித்த கணக்கெடுப்பை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தொடங்கி வைத்தார் தூய்மை நகரம் செயலியையும் அவர் இன்று அறிமுகப்படுத்தினார் இந்த செயலியின் மூவம் நகர்ப்புறங்களில் குப்பை சேகரிக்கும் பணியை மேற்கொள்வதற்கான அமைப்புகளை தொடர்பு கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் நூற்றாண்டு கடந்த கோவில்களில் குடமுழுக்கு நடத்துவற்கு விரைவில் தமிழக அரசு அனுமதி அளிக்கும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருச்செந்தூரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் புதிய பிரகார மண்டபம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றார்

முன்ளாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற நளினி தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்பதை உரிமையாக கோர முடியாது என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தன்னை விடுதலை செய்யுமாறு நளினி தாக்கல் செய்த மனுவுக்கு தமிழக உள்துறை செயவாளர் வேலூர் மகளிர் சிறை கண்காணிப்பாளர் ஆகியோரது சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஸ்வோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் முதல்முறையாக மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் இடம்பெற்றுள்ளது